நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு உயா் முன்னுரிமை அளிக்கப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

பாதிக்கப்பட்டுள்ளனர்

அரபிக்கடலில் உருவாகியுள்ள புயல் மகராஷ்டிரா குஜராத்துக்கு இடையே நாளை மாலை கரையைக் கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இந்திய தொழில் கூட்டமைப்பின் வருடாந்திர கூட்டத்தை இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார்

வரும் எட்டாம் தேதிக்குப் பிறகு கூடுதல் தளா்வுகள் அறிவிக்கப்பட்டிருப்பதையும் அவர் எடுத்துரைத்தார் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகளைப் பொறுத்தவரை உரிய நேரத்தில் உரிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக பிற நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவில் இந்த நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதாகவும் பிரதமர் கூறினார்

இதன் மூலம் நாடு மீண்டும் உயர் வளர்ச்சிப் பாதைக்கு திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தாா்

ஊரடங்கு உத்தரவு காரணமாக ஏழைகள் விவசாயிகள் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் மத்திய அரசின் திட்டங்களினால் ஏழை மக்களும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களும் பயனடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார் எதிர்காலத்தில் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கோள்வதற்கு நாடு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தனியார் தொழில் நிறுவனங்கள் சுமூகமாக செயல்படுவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உருவாக்கி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் விவசாயிகளின் சிரமங்களை அறிந்து அவர்களின் பல்வேறு பிரச்சிளைகளுக்கு மத்திய அரசு தற்போது தீர்வு கண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு உரிய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சிறு குறு தொழில் துறையினரின் வளர்ச்சிக்காகவும் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப் பட்டிருப்பதாகக்கூறி பிரதமர் அவற்றை பட்டியலிட்டார்

இதற்கான அறிவிப்பை இன்று புதுதில்லியில் வெளியிட்ட அவர் தில்லியிலிருந்து அம்ரிட்ஸருக்கு விரைவு சாலையும் அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த விரைவுப் சாலையில் போக்குவரத்து சிக்னல் இடம்பெறாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த புதிய சாலை மிக விரைவாகவும் குறைந்த நேரத்திலும் பயணம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்றும் இந்த சாலை பஞ்சாபில் உள்ள முக்கிய மத வழிப்பாட்டுத் தலங்களை இணைக்கும் விதத்தில் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இந்த திட்டத்தில் பெயன்பெற விரும்புபவர்கள் கிராம பஞ்சாயத்து அமைப்பினரை அணுகி பதிவு செய்து கொள்ளலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது

தற்போது இவர் பெல்ஜியம் நாட்டின் நாட்டின் தூதராக பணியாற்றி வருகிறார்

சென்னையில் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து மாநகராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் வெண்டிலேட்டர்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் தற்போது ஐந்து பேருக்கு மட்டும்தான் வெண்டிவேட்டர் பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் பரிசோதனை உபகரணங்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நோய் தொற்று வரமல் தடுப்பதற்காக அரசு அறிவித்த நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நியாயவிலைக் கடைகள் மூலம் இலவசமாக முக கவசம் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

இந்நிலையில் கிழக்கு அரபிக்கடல் மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுமண்டலம் மேலும் வலுவடைந்து புயலாக உருவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது நாளை மாலை வடக்கு மகராஷ்டிரா மற்றும் தெற்கு குஜராத் கடற்கரைக்கு இடையே கரையைக் கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இந்த பகுதிகளில் இன்று இரவு முதல் கன மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது தெரிவித்துள்ளது